நரேந்திர மோடி வலியுறுத்தி உள்ளார் இலங்கை அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள திரு கோதபைய ராஜபக்சே விற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார்

நாராயணசாமி இன்று ஏனாமில் அனைத்து துறை அதிகாரிகளின் கூட்டம் ஒன்றை நடத்தினார்

நாடாளுமன்றத்தின் கடந்த கூட்டத்தொடரைப் போலவே நாளை தொடங்கும் குளிர்காலக் கூட்டத்தொடரையும் ஆக்கப்பூர்வ முறையில் நடத்த அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார் புதுடில்லியில் இன்று அரசு சார்பில் நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் அனைத்துப் பிரச்சனைகளையும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு விவாதிக்க அரசு தயார் என்றார் இக்கூட்டத்திற்குப் பின்னர் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு

நாடாளுமன்றத்தில் எல்லா பிரச்சனைகளும் விவாதிக்கப்படும் என ஒவ்வொரு முறையும் அரசு கூறுகின்றதே தவிர அதன்படி நடப்பதில்லை என்றும் இன்றைய அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் தாங்கள் இது குறித்து பிரச்சனை எழுப்பியதாகவும் மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு குலாம்நபி ஆசாத் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் நாடாளுமன்றக் கூட்டத்தொடரில் பங்கேற்க தேசிய மாநாட்டுக் கட்சியின் தலைவர் திரு பரூக் அப்துல்லாவை அனுமதிக்க வேண்டும் என்றும் எதிர்க் கட்சிகள் வலியுறுத்தியதாக அவர் கூறினார் வேலை வாய்ப்பின்மை பிரச்சனை குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் என மூத்த திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் திரு சுதீப் பந்தோபாத்யாய் அனைத்துக் கட்சிக் கட்டத்தில் வலியுறுத்தினார் பிஜேபி தலைவர் திரு அமீத் ஷா சமாஜ்வாதி கட்சியின் மூத்த தலைவர் திரு ராம்கோபால் யாதவ் திமுக வைச் சேர்ந்த திரு டிஆர் பாலு அஇஅதிமுக வைச் சேர்ந்த திரு நவநீத கிருஷ்ணன் உள்ளிட்டவர்களும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் நாடாளுமன்றத்தின் குளிர்காலக் கூட்டத் தொடரை முன்னிட்டு நேற்று மக்களவை தலைவர் திரு ஓம் பிர்லா நடத்திய அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் நாடாளுமன்ற அலுவல்களை சுமுகமான முறையில் நடத்துவதில் ஒத்துழைக்க அனைத்துக் கட்சிகள் உறுதியளித்த நிலையில் மாநிலங்களவை தலைவர் திரு வெங்கையா நாயுடுவும் இன்று புதுடில்லியில் அனைத்து மாநிலங்களவை கட்சித் தலைவர்களின் கூட்டம் ஒன்றை நடத்துகிறார் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக் கட்சிகளின் கூட்டம் ஒன்றும் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று மதியம் நடைபெற்றது நாளை தொடங்கும் நாடாளுமன்றத்தின் குளிர்காலக் கூட்டத் தொடரில் பருவம் தப்பிய மழையினால் மகாராஷ்டிர விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள இழப்புகள் அம்மாநிலத்தில் புதிய அரசு அமைவதில் ஏற்பட்டுள்ள காலதாமதம் நாட்டின் பொருளாதார மந்தநிலை அயோத்தி நிலத் தகராறு எல்லையில் பாகிஸ்தான் ராணுவத்தின் சண்டை நிறுத்த மீறல்கள் டெல்லி தலைநகர பிரதேசத்தின் காற்று மாசுபாடு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இரு அவைகளிலும் இடம் பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது

இலங்கை அதிபர் தேர்தவில் வெற்றி பெற்றுள்ள திரு கோதபைய ராஜபக்சே விற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இரு நாடுகளுக்கும் இரு நாட்டு மக்களுக்கும் இடையிலான நெருக்கமான சகோதரத்துவ உறவுகளை மேலும் ஆழமாக்குவதிலும் பிராந்தியத்தின் அமைதி வளம் மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதிலும் திரு கோதபைய ராஜபக்சேவுடன் இணைந்து செயல்பட தாம் ஆர்வம் கொண்டுள்ளதாக ட்விட்டர் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று பேங்காக்கில் ஆசியான் நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்களுக்கு இடையிலான கூட்டத்தின் நிகழ்வுகளுக்கு இடையே அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் டாக்டர் மார்க் எஸ்பரை இருதரப்பு ரீதியில் சந்தித்துப் பேசினார் பிராந்திய பாதுகாப்பு மற்றும் இருதரப்பு ரீதியிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர் பாதுகாப்பு தீவிரவாத எதிர்ப்பு பொருளாதாரம் எரிசக்தி மக்கள் நிலையிலான தொடர்புகள் உட்பட பல்வேறு துறைகளில் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான உறவுகள் நன்கு வளர்ச்சி அடைந்திருப்பதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அந்தந்த நாடுகளின் இறையாண்மையை மீறாத விதத்தில் அமைதியை பராமரிப்பதிலும் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே ஒத்துழைப்பு மேம்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் மகாராஷ்டிர மாநிலத்தில் சிவசேனா உடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியாகாந்திக்கும் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத் பவாருக்கும் இடையே புதுடில்லியில் இன்று நடைபெறுவதாக இருந்த சந்திப்பு நாளைய தினத்திற்கு ஒத்தி வைக்கப்பட்டு உள்ளது

சரத்பவார் இன்று மாலை புனேயில் தேசியவாத காங்கிரஸ் மத்தியக் குழுவின் கூட்டத்தை நடத்துகிறார் காங்கிரஸ் தேசிய வாத காங்கிரஸ் சிவசேனா கூட்டணி அரசு அமைந்தால் இலாகா பொறுப்புகளை எப்படி பகிர்ந்து கொள்வது என்பது குறித்து மத்தியக் குழுக் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என தகவல் வெளியாகி உள்ளது காங்கிரஸ் தேசிய வாத காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் ஏற்கனவே சிவசேனா உடன் கூட்டணி அரசு குறித்து குறைந்தபட்ச பொது செயல்திட்டம் ஒன்றை உருவாக்கியுள்ளது

நாராயணசாமி இன்று ஏனாமில் அனைத்து துறை அதிகாரிகளின் கூட்டம் ஒன்றை நடத்தி சென்னை உயர் நீதிமன்ற உத்தரவின்படி அதிகாரிகள் துணைநிலை ஆளுநரின் ட்விட்டர் மற்றும் வாட்ஸ் அப் உத்தரவுகளை ஏற்கக்கூடாது என அறிவுறுத்தியதாக எமது ஏனாம் நிருபர் தெரிவிக்கிறார் புதுச்சேரியில் அரசின் திட்டங்களை தடை படுத்தி வரும் துணைநிலை ஆளுநர் தற்போது ஏனாமிற்கும் அதை நீட்டித்து இருப்பதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டினார்

நேற்று புதுடில்லியில் குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்தை சந்தித்த போது துணைநிலை ஆளுநர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரியதாகவும் திரு நாராயணசாமி தெரிவித்தார் புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி இன்று ஏனாமில் சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவின் தந்தை அமரர் மல்லாடி சூரிய நாராயணாவின் சிலையைத் திறந்து வைத்தார் அமைச்சரின் தந்தை அண்மையில் காலமான போது முதலமைச்சர் சிங்கப்பூரில் இருந்ததால் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள இயலவில்லை தமிழக அமைச்சரவைக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலுக்கு கூடுதல் நிதி நடுக்கீடு செய்வது குறித்தும் முதலமைச்சரின் அமெரிக்கப் பயணத்தின் போது இறுதி செய்யப்பட்ட ஒப்பந்தங்களின் அடிப்படையில் தமிழகத்தில் தொழில் தொடங்க பல்வேறு நிறுவனங்களுக்கு அனுமதி அளிப்பது குறித்தும் விவாதிக்கப்படலாம் என தகவல் வெளியாகி உள்ளது கோவையில் சென்ற வாரம் அஇஅதிமுக கொடிக் கம்பம் சாய்ந்ததால் ஏற்பட்ட விபத்தில் இடது காலை இழந்த நிலையில் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்று வரும் இளம்பெண் மற்றும் அவரது குடும்பத்தினரை இன்று திமுக தலைவர் திரு

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னையில் பேனர் சரிந்ததால் மற்றொரு இளம்பெண் உயிரிழந்த சம்பவத்தில் கூட தமிழக அரசு லாரி ஒட்டுநர் மீதுதான் வழக்கு பதிவு செய்துள்ளதே தவிர பேனர் வைத்த அஇஅதிமுக நிர்வாகி மீது வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்றார் மண்டல மற்றும் மகர பூஜைக்காக நேற்று சபரிமலை கோவில் நடை திறக்கப்பட்டதை தொடர்ந்து ஆயிரக்கணக்கிலான பக்தர்கள் ஐயப்பனை தரிசித்தனர்

உத்தராகண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் உள்ள பத்ரிநாத் கோவிலில் குளிர்காலத்திற்காக இன்று மாலை நடை சாத்தப்படுகிறது

அயோத்தி வழக்கில் உச்ச நீதிமன்றம் வெளியிட்ட தீர்ப்பு மீது மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என அகில இந்திய முஸ்லீம் தனிநபர் சட்ட வாரியம் இன்று அறிவித்துள்ளது லக்னோவில் இன்று நடைபெற்ற இந்த வாரியத்தின் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட தரப்புகளில் ஒன்றான சன்னி வக்ஃபு வாரியம் நீதிமன்றத் தீர்ப்பை தாங்கள் ஏற்பதாகவும் மறு ஆய்வு மனுவோ அல்லது சீராய்வு மனுவோ தாக்கல் செய்யப்பட மாட்டாது என்றும் ஏற்கனவே தெரிவித்துள்ளது

ஏற்கனவே இந்திய ராணுவத்தில் சேர்க்கப்பட்டு பகலில் பலமுறை பரிசோதிக்கப் பட்டுள்ள இந்த ஏவுகணை இரவு நேரத்தில் ஏவிப் பரிசோதிக்கப்படுவது இதுவே முதல்முறையாகும்

தேனி திண்டுக்கல் கோவை நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது